சேரும் என்றுவெளியுறவுத்துறைஅமைச்சர் திருஜெய்சங்கர் கூறியுள்ளார்

செய்வதுஅவசியம் என்றுநிதிஆயோக்கின் தலைமச் செயல் அதிகாரிதிருஅமிதாப் கந்த் தெரிவித்துள்ளார்

இன்று பங்கேற்கின்றனர் இனிவிரிவானசெய்திகள் எல்லைதாண்டியதீவிரவாதத்திற்குஎதிராகபாகிஸ்தாான் நடவடிக்கைஎடுக்கும் வரைஅந்நாட்டுடனானசவால்களைஎதிர்கொள்ள இந்தியாதயாராக இருப்பதாகவெளியுறவு அமைச்சர் திருஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் ஒருபகுதிஎன்றுஅவர் கூறினார்

சிலநாடுகள் மற்றம் கவலைதெரிவித்திருந்தாலும் அங்குசிறப்பு சுட்டப்பிரிவு நீக்கப்பட்டதற்கானகாரணம் குறித்துசர்வதேசஅளவில் அனைவரும் புரிந்திருப்பதாகஅமைச்சர் திருஜெய்சங்கர் கூறினார்

இத்துறையில் பத்தமில்லியன் அமெரிக்கடாலர் அளவிற்குமுதலீடுசெய்யப்படுவதன் மூலம் இரண்டு புள்ளி மூன்றுமில்லியன் பேருக்குவேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றுதெரிவித்தார்

இது அதற்குமுந்தையஆண்டைவிட ஏழு மடங்குஅதிகம் என்றும் அவர் கூறினார் தேசியபாதுகாப்பிற்காகசெயற்கைநுண்ணறிவில் சிறந்தநிலையைஅடைவதற்கானதிட்டங்கள் வகுக்கப்பட்டுவருவதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார்

நீதிமன்றத்தில் ஆஐர்படுத்தப்பட்டார் பிளாஸ்டிக் பயன்பாட்டைஒழிப்பதுதொடர்பாகவிழிப்புணர்வைஏற்படுத்துவதுஅவசியம் என்றுமத்தியஉணவு மற்றும் நுகர்வோர் விவகாரத்துறைஅமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியுள்ளார்

பிளாஸ்டிக்கைளரிப்பதன் மூலம் சுவாசக் கோளாறுகள் ஏற்படுவதாகஅவர் கூறினார்

உயிரிழந்தவர்களின் உடல்கள் அனைத்தும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போனவர்களைதேடும் பணிதொடர்ந்துநடைபெற்றுவருவதாகவும் அம்மாநிலஅரசுதெரிவித்துள்ளது

வேளாண்மைமற்றும் ஏற்றுமதிதுறைகளில் மீண்டும் வளர்ச்சியைஅடைவதற்குஅத்துறைகளில் சீர்திருத்தம் செய்வதுஅவசியம் என்றுநிதிஆயோக்கின் தலைஎமச் செயல் அதிகாரிதிருஅமிதாப் கந்த் தெரிவித்துள்ளார்

தளியார் துறைக்குமுன்னுரிமைஅளிக்கும் வகையில் சீர்திருத்தம் செய்யஅரகஉறுதிபூண்டுள்ளதாகவும் திருஅமிதாப் கந்த் தெரிவித்தார் ரஷ்ப முன்னாள் துணைப்பிரதமரும் அந்நாட்டின் எண்ணெய் நிறுவனமான ராஸ்நெஃப்ட் டின் தலைமை செயல் அதிகாரிதிரு இகோர் செக்சின் புதுதில்லியில் நேற்றுபெட்ரோலியத்துறைஅமைச்சர் திருதர்மேந்திரபிரதானைசந்தித்துபேசினார் இந்தியஎண்ணெய் மற்றும் எரிவாயு நிறுவனங்கள் ரஷ்ய எண்ணெய் நிறுவனமான ராஸ்நெஃப்ட் இடையேபேச்சுக்களில் பங்கேற்பதற்குஅவர் புதுதில்லிவந்துள்ளார் அண்மையில் ரஷ்யாவின் விளாடிவாஸ்டாக்கில் நடைபெற்றகிழக்குபொருளாதாரமாநாட்டில் பிரதமர் திருநரேந்திரமோடிசிறப்பு விருந்தினராககலந்துகொண்டபோது இந்தியா ரஷ்யா இடையே அடுத்தஐந்தாண்டுகளுக்குஹைட்ரோகார்பன் துறையில் ஒத்துழைப்பு தொடர்பானகூட்டறிக்கைவெளியிடப்பட்டது

பர்வான் மாகாணத்தில் சரிக்கர் என்ற இடத்தில் அதிபர் திரு அஸ்ரஃப் களிமேற்கொண்டிருந்ததேர்தல் பிரச்சாரத்தின்போது இரு சக்கரவாகனத்தில் வந்ததற்கொலைப்படைதீவிரவாதி இத்தாக்குதலைநடத்தியதாக அங்கிருந்துவரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

இத்தாக்குதலுக்குப்பின் காபூலில் அமெரிக்க துதரகம் அருகேநிகழ்ந்தகுண்டுவெடிப்பில் மூன்றுபேர் உயிரிழந்தனர் இந்ததாக்குதல்களுக்குதாலிபான் அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது

தில்லியில் நேற்றுநடைபெற்றகூட்டத்தில் பேசியஅவர்

இதுகுறித்தபிலிப்பைன்ஸ் குடியுரிமைஅமைப்பு வெளியிட்டுள்ளஅறிக்கையில் பலவன் தீவு பகுதியில் நடத்தப்பட்டசோதனையின்போது இவர்கள் கைதுசெய்யப்பட்டதாககூறப்பட்டுள்ளது சவுதிஅரேபியாவில் எண்ணெய் கிடங்குகள் மீதுநடத்தப்பட்டதாக்குதல்களால் கச்சாஎண்ணெய் உற்பத்திபகுதிஅளவிற்குபாதிக்கப்பட்டதாகவும் இது சரிசெய்யப்பட்டு இம்மாதத்திற்குள் உற்பத்திதொடங்கிவிடும் என்றும் அந்நாடுகூறியுள்ளது இதுகுறித்ததகவலைதெரிவித்தஅந்நாட்டுளரிசக்திதுறைஅமைச்சர் இளவரசர் அப்துவஜீஸ் பின் சல்மான் எண்ணெய் விநியோகத்தைசீராகமேற்கொள்வதற்குஉரியநடவடிக்கையைசவுதிஅரேபியாஎடுத்துவருவதாகதெரிவித்தார்

சவுதிஅரேபியாவில் தினமும் ஐந்து புள்ளி ஏழு மில்லியன் பேரல் அளவிற்குக்சாஎண்ணெய் உற்பத்தி செய்யப்படுகிறது இது உலகஅளவில் ஐந்துசதவீதமாகும் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையோன இரண்டாவதுடுவன்டிடுவன்டிகிரிக்கெட் போட்டிமொஹாலியில் இன்றுநடைபெறுகிறது மணிக்குதொடங்கும் இரவு இப்போட்டியின் நேரடிவர்ணையை அகில எழு இந்தியவானொலிஒலிபரப்பு செய்யவுள்ளது மூன்றுபோட்டிகளைக்கொண்ட இத்தொடரின் முதல் ஆட்டம் மழைகாரணமாககைவிடப்பட்டது இதற்கிடையே தரம்சாவாவில் நடைபெறவிருந்தஆட்டம் கைவிடப்பட்டதையடுத்து போட்டிக்கானகட்டணம் நாளைமுதல் திருப்பிஅளிக்கப்படும் என்றுஹிமாச்சவப்பிரதேசகிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது சீனஒபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியவீரர்கள் இன்று பங்கேற்கினறனர்

ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சாய் பிரனீத்

உடல் நலக்குறைவு காரணமாககிடாம்பி புரீகாந்த் எச் எஸ் பிரணாய் ஆகியோர் இத்தொடரில் பங்கேற்கவில்லை